அளிக்கப்பட்டுள்ளது

திரு ராகுல்காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது

கூடுகிறது

வகுக்கும்படி அகில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது

ஆயிரம் ரூபாய்க்கு கீழ் மதிப்புள்ள காலணிகளுக்கு ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அவர் அறிவித்தார் ஆயுஷ்மாள் பாரத் தேசிய சுகாதார காப்பு முகாமின் கீழ் உள்ள பொருட்களுக்கான பிரிமியம் ஜிஎஸ்டியிலிருந்து விலக்குப் பெறுவதாகவும் அவர் கூறினார் ஜிஎஸ்டி வரி செலுத்துவதற்கான படிவத்திலும் சில மாற்றங்களை இந்தக் குழு அங்கீகரித்தது ஐந்து கோடி ருபாய்க்கு குறைவாக வணிகம் செய்யும் சிறு வியாபாரிகள் காலாண்டுக்கு ஒருமுறை கணக்கு தாக்கல் செய்யலாம் வரி செலுத்துவோருக்காக எளிய அளவிலான ஷாஜ் ககம் என்ற படிவங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன

அந்தப் பகுதியில் பாதுகாப்பு படை வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு அவர்கள் பதிவடி கொடுத்தார்கள் இந்த மாவட்டத்தில் காவல்துறை பயிற்சி பெற்று வந்த முகமது சலீம் ஷா என்பவரை கடத்திச் சென்று அவரை கொலை செய்தவர்கள் இந்த பயங்கரவாதிகள்தான் என்று மாநில டிஜிபி திரு எஸ்

வைத் கூறியிருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீசை பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நான்கு பேர் மக்களவைத் தலைவரிடம் தாக்கல் செய்துள்ளனர் பிரதுமர் திரு நரேந்திரமோடி பாதுகாப்பு அமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் ஆகியோருக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுக்களை நாடாளுமன்றத்தில் திரு ராகுல் காந்தி தெரிவித்தார் என்று குற்றம் சாட்டி இந்த நோட்டீசை நிசிகாந்த் துபே அனுராக் தாக்கூர் துஷ்பந்த் சிங் பிரகவாத் ஜோஷி ஆகியோர் மக்களவைத் தலைவரிடம் இந்த நோட்டீசை சமர்ப்பித்தனர் மக்களவையின் ஒரு உறுப்பினர் மீது மற்றொரு உறுப்பினர் குற்றச்சாட்டு கூறுவது என்றால் முன்னதாகவே அவைத் தலைவரிடம் அதுபற்றிய அறிவிப்பை அவர் கொடுத்திருக்க வேண்டும் என்பது மக்களவை விதியாகும் பிரான்சுடன் கையெழுதிடப்பட்டுள்ள ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தில் ரகசியம் காக்கும் பிரிவு இந்தியாவை கட்டுப்படுத்துவதாக திருமதி நிர்மலா சீதாராமன் பொய்த்தகவல் தெரிவித்தார் என்று திரு ராகுல்காந்தி மக்களவையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீதான விவாதத்தின்போது தெரிவித்திருந்தார்

நாட்டு மக்கள் அனைவருக்கும் வீட்டுவசதி வழங்குவதற்கான பிரதமரின் வீட்டுவசதி திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது

காங்கிரஸ் கட்சியைப் பொறுத்தவரை முக்கிய முடிவுகளை எடுக்கும் இந்த உயர்நிலைக் குழுதான் கட்சி தலைவருக்கு முக்கிய ஆலோசனைகளை வழங்கும் இன்று நடைபெறும் செயற்குழு கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் மூத்த தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்கிறார்கள் அனைத்து மாநில காங்கிரஸ் தலைவர்களும் சுட்டமன்ற கட்சித் தலைவர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருமதி சோனியா காந்தி கட்சியின் தலைமைப் பொறுப்பை ஏற்றதும் செயற்குழுவை மாற்றியமைத்தார்

புதிய செயற்குழுவில் மூத்த தலைவர்களான திரு திக்விஜய் சிங் திரு ஜனார்தன் துவிவேதி திரு கமல்நூத் திரு எஸ் கே ஷிண்டே திரு மோகன் பிரசாத் மற்றும் திரு சி பி ஜோஷி ஆகியோர் இடம்பெறவில்லை பள்ளிக் குழந்தைகள் மற்றும் சமுதாயத்தின் இளைய பிரிவினரை பெரிதும் பாதிக்கும் போதைப் பொருட்களை தடை செய்யும் தேசிய செயல் திட்டத்தை செட்டம்பர் ஏழாம் தேதிக்குள் வகுக்குமாறு அதில இந்திய மருத்துவ விஞ்ஞான கழகத்தை உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக மேலும் அவகாசம் அளிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு கூடுதல் அரசு வழக்கறிஞரிடம் கண்டிப்பாக கூறியது பொது நல மனு ஒன்றின் மீது நீதிபதிகள் இந்த கருத்தை வெளியிட்டார்கள்

இந்த நெறிமுறைகளை செயல்படுத்த ஆறு மாதத்திற்குள் தேசிய செயல் திட்டம் கொண்டு வரும்படியும் கூறியிருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தின் நெறிமுறைகளை அரசு பின்பற்றவில்லை என்று குட்டிக்காட்டி மற்றுமொரு பொது நல மனு தாக்கல் செய்யப்பட்ட போது நீதிபதிகள் இந்தக் காலக்கெடுவை அறிவித்தார்கள்

குழுவின் தலைவர் திரு என் கே சிங் திரு சக்தி காந்ததாஸ் திரு அனுப் சிங் உள்ளிட்ட உறுப்பினர்களும் செயலாளர் திரு அரவிந்த் மேத்தாவும் இடம் பெற்றுள்ள இந்தக் குழுவினர் குஜாத் முதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றம் அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார்கள் மாநில நிதி நிலைமை குறித்து விரிவான விளக்கங்கள் குழுவினருக்கு அளிக்கப்படவுள்ளது குஜராத் செல்வதற்கு முன் நிதிக்குழு உறுப்பினர்கள் புதுதில்லியில் குஜராத் தலைமை கணக்கு அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தி விவரங்களை பெற்றுக் கொண்டார்கள் இந்தக் குழு தனது பயணத்தின் போது சர்தார் சரோவர் அனை ஒற்றுமைக்கான சிலை மற்றும் நன்கொடை நகரம் ஆகியவற்றையும் பார்வையிடுகிறது இதுதவிர மாநில அரசியல் கட்சியின் தலைவர்கள் வர்த்தகப் பிரதிநிதிகள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளுடனும் நிதிக்குழு ஆலோசனை நடத்தும் ராஜஸ்தானில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபியின் முதலமைச்சர் வேட்பாளராக அம்மாநில முதலமைச்சர் திருமதி வசுந்தரா ராஜே அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரது தலைமையிலேயே கட்சி தேர்தலை சந்திக்கும் என்றும் தேர்தலுக்குப் பின்னர் திருமதி வகந்தரா ராஜே அமோக ஆதரவுடன் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆவார் என்று பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித்ஷா தெரிவித்தார் ஜெய்ப்பூரில் நேற்று பிஜேபி மாநில செயற்குழு கூட்டத்தின் நிறைவு அமர்வில் அவர் பேசினார் சத்தீஷ்கர் மத்தியப்பிரதேச மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தலிலும் பிஜேபி மக்கள் ஆதரவுடன் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார் கட்சி ஊழியர்கள் அனைவரும் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடுமையாக உழைத்து பிஜேபி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு பாடுபடுமாறு கேட்டுக் கொண்டார் என்று பத்திரிகை குறிப்பு தெரிவிக்கிறது